கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கோடி ரூபாய் உதவி அளிக்க தேசிய பேரிடர் நிர்வாகக்குழு அனுமதி அளித்துள்ளது

எதிர்கொள்கிறது

மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

மதுரை மக்களவை தொகுதியில் மறுதேர்தல் நடத்த உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வாக்கு எண்ணும் மையத்தில் அத்துமீறி அதிகாரிகள் நுழைந்ததாக கூறி அத்தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் தூக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணியம் பிரசாத் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் ஆவணங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு மட்டுமே அதிகாரிகள் சென்றுள்ளதாகவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அவர்கள் செல்லவில்லை என்பது உறுதி செப்யப்பட்டிருப்பதாகவும் கூறி மனுவை தள்ளுபடி செய்து உக்தரவிட்டனர் முன்னதாக வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் மதுரை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மக்களவை தேர்தலுக்கான நான்கு கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள மூன்று கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பீகார் மாநிலம் முஷாஃபர்பூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிஜேபி முத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கறுப்புப் பணத்திற்கும் ஊழலுக்கும் எதிராக செயல்பட முடியாத கட்சியை எதிர்கட்சியினர் மத்தியில் ஆட்சிக்கு கொண்டுவர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஊழலையும் கறப்புப் பணத்தையும் ஒழிக்க தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் சுட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய பிஜேபியால் மட்டுமே முடியும் என்று திரு மோடி குறிப்பிட்டார் மத்திய பிரதேச மாநிலம் தாமோ மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் முறைகேடு செய்ததாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மீது தாம் கமத்திய குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என்றார்

புயல் பாதிக்கக் கூடிய பகுதிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான்கு மாநிலங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஃபோனி புயலை சமாளிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள இந்திய கடற்படை படகுகள் பாதிப்பு ஏற்படும் பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அளிக்கவும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லவும் மருத்துவப் பொருட்களை எடுத்துச் செல்லவும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து படகுகளிலும் கூடுதல் ஒட்டுநர்கள் மருத்துவர்கள் மிதவை படகுகள் உணவு தங்குமிட வசதி துணிகள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன வான்வழியாகவும் நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க அரக்கோணத்தில் உள்ள ஐஎன்எஸ் ராஜாளி விசாகப்பட்டினத்தில் உள்ள ஐஎன்எஸ் தேகா ஆகிய கடற்படை விமான நிலையங்களில் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

உழைப்பின் மேன்மையையும் உழைப்பாளர்களின் சிறப்பையும் பறைசாற்றும் மே தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் தொழிலாளர் பெருமக்களின் உழைப்பு போற்றுதலுக்குரியது என்று கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சிக்காகோ நகரில் வெற்றி பேரனி நடத்தி வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரிமைகளை தொழிலாளர்களுக்கு மீட்டுக்கொடுத்த இந்நாளில் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திமுக துணை நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் விடுத்துள்ள செய்தியில் உலகெங்கிலும் இருக்கும் உழைக்கும் வர்கத்தினரின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் சமுதாயத்தில் உயர்வு காண வேண்டும் என்றும் கூறியுள்ளார் உழைக்கும் வர்க்கத்தினரின் உரிமை திருநாளில் உழைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ பல்வேறு போராட்டங்களை நடத்தி பெற்ற உரிமைகளை பேணிக்காக்க சூளுரை ஏற்போம் என்று தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு விடுத்துள்ள செய்தியில் உழைப்பாளிகள் நாட்டின் முதுகெலும்பு என்றும் உலக அரங்கில் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்க அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு முத்தரசன் தமது மே தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் விடுத்துள்ள செய்தியில் தொழிலாளர்களின் கடின உழைப்பை மதிக்க வேண்டும் என்றும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் மேல்நிலை முதலாம் ஆண்டு பழைய பாடத்திட்டம் மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு சிறப்பு துணைத் தேர்வு வரும் ஜூன் மாதம் நடைபெறும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் தெரிவித்துள்ளது

தனியார் பிரவுசிங் சென்டர்களில் இத்தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க இயலாது என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் தலைமையில் இன்று நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் மாணவர்களின் பள்ளி இடை நிற்றலை தடுக்கும் வகையில் மாவட்டம் முழுவதும் ஒருங்கிணைந்த கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார்

நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் பள்ளிக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொது மக்கள் பங்கேற்ற உப்பு சத்தியா கிரக நினைவு நாள் பேரணி இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜரின் ஆயிரத்து இரண்டாம் ஆண்டு திருஅவதார விழா இன்று தொடங்கியது

இதுதொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் சர்வதேச அளிவில் நடைபெறும் போட்டிகளில் அவர்கள் இருவரும் மேலும் பல பதக்கங்களை பெற்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கவேண்டும் என்று கூறியுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு பெங்களூரூவில் தொடங்குகிறது நியூசிலாந்து ஒபன் பேட்மின்டன் போட்டி இன்று ஆக்லாந்தில் தொடங்கியது இந்தியாவின் லக்ஷயா சென் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்